துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கரகோஷம் எழுப்பினர்

நடிகரும் இயக்குநருமான விசு உடல்நலக் குறைவால் இன்று சென்னையில் காலமானார்

இதன் காரணமாக நாடுமுழுவதும் சாலைகள் எவ்வித போக்குவரத்தும் இன்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன ரயில்போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகின்றனர் தமிழகத்திலும் சுயஊரடங்கிற்கு பொதுமக்கள் முழுமையாக ஆதரவு அளித்து வருகின்றனர் கோவையில் இந்த ஊரடங்கிற்கு முழு ஆதரவு காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சவுண்ட் பைட் கரவொலி சென்னையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது இல்லத்தின் வாசலில் கரவொலி எழுப்பினார்

சிலர் ஸ்பூன் மற்றும் பிளேட்டுகளால் தட்டியும் அழைப்பு மணியை ஒலித்தும் சத்தம் எழுப்பினர் தர்மபுரியில் ஐந்து மணியளவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கரவொலி எழுப்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அத்தியாவசிய சேவைகள் தொடரும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கு நீட்டிப்புக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது

ரயில் மற்றும் புறநகர் ரயில் போக்குவரத்துக்கும் இது பொருந்தும் மெட்ரோ என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக சரக்கு ரயில் போக்குவரத்து மட்டும் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் பிரதமரின் முதன்மைச் செயலர் மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுடன் மேற்கொண்ட உயர்நிலைக் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த பரிந்துரை பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே தொடர அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

ஸ்பெயினில் இருந்து சென்னை திரும்பிய ஒருவருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களில் ஒருவர் இந்த குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நடிகரும் இயக்குநருமான விசு உடல்நலக் குறைவால் இன்று சென்னையில் காலமானார்

மணல் கயிறு சம்சாரம் அது மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார் மாவட்டச் செய்திகள் எண்ணூர் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்